பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநாட்டில் இன்று முக்கிய உரை நிகழ்த்துகிறார்

ஏற்படுத்தப்படும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் கல்வி தொலைக்காட்சி சேவையை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னையில் இன்று தொடங்கிவைத்தார்

போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்குகின்றன

பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக இம்மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார்

இங்கிலாந்து உடனான வர்த்தக பரிமாற்றம் குறித்தும் பாதுகாப்பு கல்வி உள்ளிட்ட துறைகளில் பரிவர்த்தனையை விரிவுபடுத்துவது குறித்தும் பிரதமர் ஆய்வு செய்தார்

நா பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே செனகல் நாட்டு அதிபர் இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார்

புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசியஅவர் இயற்கை எரிவாயு வாகனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும்வகையில் மோட்டார் வாகன நிறுவனங்கள் தங்களது வாகன விற்பனை முறைகளை மாற்றிக் கொள்வதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார்

மின்னணு வாகனங்களின் பயன்பாடுகளை அதிகரிக்க இந்தியா உயர் முன்னுரிமை வழங்கும் என்றார்

பாங்காக்கில் நடைபெறும் இந்திய பசிபிக் பெருங்கடல் பாதுகாப்பு மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார்

மத்திய புலனாய்வு முகமை ஏற்கனவே திரு சிதம்பரத்தை கைது செய்ததால் இந்த மனு செல்லுபடி ஆகாது என்று நீதிபதி ஆர் பானுமதி தலைமையிலான அமர்வு சுட்டிக்காட்டியுள்ளது சட்ட விதிமுறைகளுக்கேற்ப இப்பிரச்சனைக்கு திரு

இதனிடையே திரு

முன்னதாக அமைச்சர் திரு

பி வேலுமணி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் இன்று சந்தித்து தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து அவரிடம் எடுத்துரைத்தார்

வேலுமணி நிதியமைச்சரிடம் எடுத்துரைத்தார்

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னையில் இன்று தொடங்கிவைத்தார்

வேலைவாய்ப்பு செய்திகள் சுயதொழில் தொடர்பான நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெறுகின்றன மாணவர்கள் வீட்டிலிருந்தே படிப்பதற்கு உதவும்வகையில் இந்த தொலைக்காட்சி தொடங்கப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்தார்

போக்குவரத்தில் நவீன கண்காணிப்பு முறையையும் முதலமைச்சர் அறிமுகம் செய்துவைத்தார்

மேலும் வீட்டிற்கு ஒரு மரக்கன்று நட்டு பராமரிப்பதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்

முன்னதாக கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார்

இதுகுறித்து எமது செய்தியாளர்

வேலூர் மாவட்டத்தில் மழைநீர் சேகரிப்பை வலியுறுத்தி பள்ளி கல்லூரி மாணவர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு

பெடரர் ரஷ்யாவின் மெட்வடேவ் நிஷி கோரியும் மகளிர் பிரிவில் அமெரிக்காவின் செரினா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸ் ரஷ்யாவின் மரியா ஷரபோவா ஜெர்மனியின் ஏஞ்ஜலிக் கெர்பர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

முதல் சுற்றில் சுமித் நாகல் ஸ்விட்ஸர்லாந்தின் ரோஜர்